உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு கே ஏ செங்கோட்டையள் தெரிவித்குள்ளார்

இனி விரிவான செய்கிகள் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற பின்னர் முதல் முறையாக தமதுக தொகுதியான வாரணாசியில் பிஜேபி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய அவர் கீடன உழைப்புக்கும் வெளிப்படைத் தன்மைக்கும் மாற்று கிடையாது என்றார் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தாம் உறுதியான நடவடிக்கைகளை மேள்கொள்ளப் போவதாகக் கூறினார் தமக்கு எதிராக போட்டியிட்டவர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் குறிப்பிட்டாா் தமக்குக் கிடைத்த வெற்றி அரசியல் வல்லுநர்களையே பிரமிக்க வைத்துள்ளதாக அவர் கூறினா் முன்னதாக காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு நடத்தினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உத்திர பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் பிரதமருடன் சென்றனர்

அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றவுள்ளார் அதேநாளில் மக்களவை தற்காலிக தலைவரும் நியமிக்கப்படுவார் மாதம் பத்தாம் தேதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறப்பினர்கள் அடுத்த பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்வாா்கள் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிக்கிம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சிக்கிம் கிராந்திக்காரி மோர்ச்சா கட்சி தலைவர் திரு பிரேம் சிங் கோலே இன்று பதவியேற்றுக் கொண்டாா் மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் அவருக்கு பதவிபிரமாணமும் ரகசிய காப்புப் உறுதிமொழி செய்து வைத்தாா் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த சிக்கிம் ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு பவன்குமார் சாம்ளிங் யை திரு பிரேம்சிங் கோலே தோற்கடித்தாா் அருணாச்சல பிரதேச பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு பேமா கணட்டு இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று நடைபெற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிஜேபி முதலமைச்சராக அவர் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார்

அம்மாநில ஆளுநர் திரு பி டி மிஸ்ராவை சந்தித்து அரசு அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை வழங்கினார்

மக்களவைத் தேர்தல் தோல்வியை அடுத்து நடைபெற்ற காங்கிரஸ் உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் நிகழ்ந்த கருத்து பரிமாற்றங்கள் குறித்து ஊடகங்கள் தெரிவித்தள்ள செய்தி கற்பனையானவை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் காஜிவாலா குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் பங்கேற்கவில்லை என்றும் வேண்டுமென்றே விஷமத்தனமாக கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார் பணபரிமாற்ற முறைகேடு தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வாத்ரா வின் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமென்று அமலாக்கத்துறை தில்லி உயா்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு

கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி விசாரணை நீதிமன்றம் அளித்த

புதுதில்லியில் அவரது நினைவிடமான சாந்தி வனத்தில்ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அங்கு சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நவீன இந்தியாவை உருவாக்குவதில் நேரு ஆற்றிய பங்கு என்றென்றும் நினைவுகூறத்தக்கது என்று கூறியுள்ளா் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கு நேரு ஆற்றிய பங்களிப்பை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்கள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுமுறையை தள்ளிவைக்க வாய்ப்பில்லை என்று கூறினார் கோடை வெய்யிலின் கடுமையை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு மேலும் இரண்டு வாரம் விடுமுறை அளிக்க வேண்டுமென்று ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது மலேசியாவில் நடைபெற்ற உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றிபெற்றவர்கள் இன்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர் மலேசியாவின் ஷெலாங்கூரில் போட்டி முடிவடைந்த பின்னர் இந்தியா திரும்பும்போது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அவர்கள் தவித்ததாகக் கிடைத்த தகவலை அடுத்து முதலமைச்சர் அவர்கள் பாதகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு மலேசியாவில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டாா்

இன்று அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தேர்தலில் பணபலத்தை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்ய பிரதா சாஹூ வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய இயலாது என்றும் தமிழகத்தில் முதல் முறையாக ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் முழு அளவில் பயன்படுத்தப்பட்டதாகக் கூறினார் தேர்தல் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக திரு சத்ய பிரதா சாஹூ குறிப்பிட்டார் கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தமாறு மத்திய மாநில அரசுகளை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த திட்டத்தால் தமிழகத்தின் பாசன தேவை மட்டுமன்றி குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என்று திரு ராமதாஸ் கூறியுள்ளார் வங்கிகளிலிருந்து பெருமளவு கடன் பெற்று திருப்பி செலுத்தாதவர்களின் விவரங்களை அளிக்குமாறு மத்திய தகவல் ஆணையம் ரிசாவ் வங்கியிடம் கேட்டுக் கொண்டுள்ளது

உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு

அதிகரித்துவரும்சுற்று லாப்பயணிகளின்தேவையைபூர்த்திசெய்கின்றவ கையில் ராயில்வே துறைசிறப்புரயில்களைவாராந்திரவிடுமுறைகளி ல்இயக்கிவருகிறது தற்போதுசுற்றலாப்பயணிகள்வசதியைகருதி இன்றுமுகல் வரும்வெள்ளிவரைவாரநாட்களில்சிறப்புரயில்இ யக்கவுள்ளது இதன்தொடர்ச்சியாக இன்று சிறப்புஉல்லாசசுற்றுலாரயில்குன்னூரிலிருந்துர ன்னிமேடுரயில் நிலையம்வரைஇயக்கப்பட்டது

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது கா்டிஃப் யில் நடைபெறவுள்ள இப்போட்டி நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பெயஸ் திவிச்க்சரண ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோர் தத்தமது இணைகளுடன் நாளை பங்கேற்கின்றனர்